வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

டெல்லியில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அனைவரும் பராமரிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் தஞ்சையில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பக் கழகத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது முக்கொம்பு அணையில் மதகுகளை புதிதாக மாற்றும் பணிகள் அடுத்த ஜனவரிக்குள் பூர்த்தியாகும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பல்கலைக் கழகங்கள் சமூகத்துடன் ஒன்றி செயல்பட வேண்டும் என இன்று புதுச்சேரி பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறினார் டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் பாதுகாப்பு நிலவரங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மறு ஆய்வு செய்தார் அமைதி மற்றும் இயல்பு நிலையை உறுதிப்படுத்த காவல்துறை மற்றும் இதர ஏஜென்சிகள் களத்தில் பணியாற்றி வருவதாக டுவிட்டரில் அவர் தெரிவித்துள்ளார் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை ஒவ்வொருவரும் நிரந்தரமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அமைதியும் நல்லிணக்கமும் இந்திய மரபின் மையப் புள்ளிகள் என்பதை மறந்து விடக் கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் அமைதி மற்றும் இயல்பு நிலையை கூடிய விரைவில் மீட்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் வடகிழக்கு டெல்லி வன்முறைகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி வெளியிட்டுள்ள கருத்துக்கள் துரதிருஷ்ட கரமானவை கண்டிக்கத் தக்கவை என்று மத்திய செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் இத்தகைய அற்ப அரசியலால் காவல்துறையினரின் மன உறுதி பாதிக்கப்படும் என்பதால் எதிர்கட்சிகள் இப்பிரச்சனையை அரசியலாக்க கூடாது என்று அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் டெல்லியில் வன்முறை குறைந்து வருவதாகவும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இது போன்ற தருணங்களில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசுடன் ஒத்துழைத்து அமைதிக்கு பாடுபடுதல் அவசியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார் முன்னதாக காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி கட்சியின் காரியக் கமிட்டி கூட்டத்திற்கு பின்னர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வடகிழக்கு டெல்லி வன்முறைகளுக்கு மத்திய அரசு உள்துறை அமைச்சர் மற்றும் டெல்லி அரசே காரணம் என குற்றம் சாட்டினார் மக்கள் அமைதியை பாராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையே வடகிழக்கு டெல்லியில் நிலவரங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது

பாதுகாப்பு படையினர் இன்று பாபர்பூர் ஜோரிபூர் உள்ளிட்ட இடங்களில் கொடி அணிவகுப்பு நடத்தினர் உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் ஜப்ராபாத் பகுதியில் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் டெல்லி காவல்துறையின் உயர்நிலை அதிகாரிகளுடன் நிலவரங்கள் குறித்து மறுஆய்வு கூட்டம் நடத்தினார் டெல்லியில் நிலவரங்களை கட்டுக்குள் கொண்டுவர போலீசாருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது பாலாக்கோட் வான்வழித் தாக்குதலில் ஈடுபட்ட இந்திய விமானப் படையினரின் துணிச்சலுக்கு தாம் தலை வணங்குவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இத் தாக்குதலின் முதலாம் ஆண்டு நிறைவை ஒட்டி இன்று டுவிட்டரில் செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் மன உறுதியை இத்தாக்குதல் வெளிப்படுத்தியதாக கூறினார் தீவிரவாத த்தில் இருந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லையை மீற தற்போது அரசு தயங்குவது இல்லை என்றும் முந்தைய அரசுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட இந்த அணுகுமுறையை கொண்டுவந்த தற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் கூறினார் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட சீனாவின் வூஹான் பகுதிக்கு மருத்துவ உதவி பொருட்களுடன் விமானம் ஒன்றை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது

இதற்கிடையே இந்தியர்கள் மிகவும் அவசியமாகத் தேவைப்பட்டால் அன்றி தென்கொரியா ஈரான் மற்றும் இத்தாலி செல்வதை தவிர்க்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தின் தஞ்சாவூர் மற்றும் ஹரியானா மாநிலம் குண்ட்லீ ஆகிய இடங்களில் உள்ள தேசிய உணவுத் தொழில்நுட்பக் கழகங்களை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார் அமைச்சரவையின் மேலும் சில முடிவுகள் வாடகைத் தாய் ஒழுங்குமுறை மசோதாவில் திருத்தம் கொண்டுவருவது குறித்து நாடாளுமன்ற தெரிவுக் குழுவின் எல்லாப் பரிந்துரைகளும் ஏற்கப்பட்டுள்ளன

எடப்பாடி பழனிச்சாமி உறுதியளித்துள்ளார்

மேகதாது அணைப்பிரச்சனையில் தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பல்கலைகழகங்கள் நடைமுறைகளுக்கு ஒவ்வாத தந்த கோபுரங்களாக திகழக்கூடாது என்றும் சமூகத்துடன் ஒன்றி செயல்பட வேண்டும் என்றும் அறிவைப் புகட்டும் சர்வதேச கல்விக் கூடங்களாக மக்களை இணைத்து தலைமுறை தலைமுறையாக அறிவை பெருக்கும் பணியில் எல்லைகளை கடந்து செயல்பட வேண்டும் என்றும் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

முன்னதாக புதுச்சேரி விமான நிலையத்தில் வந்து இறங்கிய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி மூத்த அமைச்சர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுலகிருஷ்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் பல்கலைக்கழக வளாகத்தில் குடியரசு துணை தலைவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் குர்மீத் சிங் வரவேற்புரை நிகழ்த்தினார்

புதுச்சேரி விமான நிலையத்தில் இன்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவிற்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை எதிர்கட்சி தலைவர் கிரு ரங்கசாமி புறக்கணித்தார் வரவேற்பில் கலந்து கொள்வதற்காக விமான நிலையத்திற்கு வந்த அவரை சோதனையிட போலீசார் முயன்றதால் அவர் அதை கண்டித்து வெளியேறினார்

ரங்கசாமியை சோதனையிட்டு அவமதிக்க முயன்றதன் பின்னணியில் உள்ளவர்களை அரசு கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என என் ஆர் காங்கிரஸ் பொதுச்செயலர் திரு பாலன் கோரியுள்ளார்

இவர்களில் எவரும் கைது செய்யப்படவோ நிர்பந்திக்கப்படவோ இல்லை என்றும் யுமிசார்க் கட்டிடத்தில் இவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட எல்லா வசதிகளும் வழங்கப்பட்டதாகவும் பல்கலைக் கழக நிர்வாகம் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது